நரேந்திர மோடி கூறியுள்ளார்

புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று பதிவுத்துறை அலுவலகத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார் இனி விரிவான செய்திகள் நாட்டின் ஏழைகள் விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அனைவருக்கும் சேவை புரியும் கட்சியாக மக்கள் பாரதீய ஜனதாவைப் பார்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று தமிழகத்தின் அரக்கோணம் கிருஷ்ணகிரி ஈரோடு கடலூர் மற்றும் தர்மபுரி மக்களவை தொகுதிகளை சேர்ந்த வாக்குச்சாவடி நிலை பிஜேபி தொண்டர்களுடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடிய அவர் வாக்குச்சாவடி நிலையில் வலுவாக உள்ள கட்சிதான் தேர்தலில் அதிக இடங்களை பிடிக்கும் என்பதால் பிஜேபி தொண்டர்கள் மக்களுடனான நேரடி தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் ஏழைகளின் வாழ்வில் முழுமையான மாற்றங்களை கொண்டுவர பிஜேபி அரசு பாடுபட்டு வருவதாகவும் முதலீடு உள்கட்டமைப்பு திறன்மேம்பாடு போன்ற எல்லா துறைகளிலும் தமிழகத்தில் அனைத்து மக்களின் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்த மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார் மத்தியில் முன்பிருந்த காங்கிரஸ் அரசு பொருளாதாரத்தை சரியாக நிர்வகிக்கத் தவறியதுடன் பாதுகாப்பு துறையையும்இடைத்தரகர்களின் கூடாரமாக மாற்றியிருந்த நிலையில் தமது அரசு தான் ஊழலை ஒழித்து நேர்மையை நிலை நாட்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்நாட்டை சேர்ந்த பிகே ஆர் கட்சியின் தலைவருமான தாதுக் சேரி அன்வர் இப்ராகிம் இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார்

கேசவன் சுப்ரமணியன் திரு சந்தரகுமார் ராமநாயுடு ஆகிய வேறு இரண்டு மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உடன் இருந்தனர் இந்த சந்திப்பின் போது பரஸ்பர அக்கறையுள்ள இருதரப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது

ஜிஎஸ்டி க்கு பதிலாக இணக்கவரி செலுத்துவதற்கான ஆண்டு வர்த்தக வரம்பும் ஒன்றரை கோடி ருபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது வரும் ஏப்ரல் ஒன்று முதல் இந்த மாற்றங்கள் அமலுக்கு வரும் என்று மத்திய நிதி அமைச்சர் திரு

இன்று நடைபெற்ற ஜிஎஸ்டி சபை கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி கலந்து கொண்டார் இந்திய ராணுவம் எல்லா நிலைமைகளையும் சமாளிக்க தயார் நிலையில் உள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் பிபின் ராவத் கூறியுள்ளார் இன்று புதுடெல்லியில் வருடாந்திர செய்தியாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மக்களுக்கு அல்லல் ஏற்படாமல் வன்முறைகளை கட்டுப்படுத்த கடுமையான முறைகள் மென்மையான முறைகள் இரண்டையும் ராணுவம் பின்பற்றி வருவதாக கூறினார் வடக்கு மற்றும் மேற்கு எல்லை பகுதிகளில் நிலைமைகளை ராணுவம் நன்கு நிர்வகித்து வருவதாகவும் இது குறித்து கவலைக் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஜம்மூ காஷ்மீரில் அமைதியை கொண்டு வருவதற்கான கருவியாகவே ராணுவம் செயல்பட்டு வருவதாகவும் அம்மாநிலத்தில் நிலைமைகள் இன்னும் மேம்படத் தேவையிருப்பதாகவும் ராணுவ தளபதி குறிப்பிட்டார் பிரிவினைவாதிகளுடன் பேச்சு வார்த்தை நடத்தப்படுமா என்பது பற்றிய கேள்விக்கு அவர் பதில் அளிக்கையில் தீவிரவாதிகள் ஆயுதங்களை கைவிட்டு மேற்கில் உள்ள அண்டை நாட்டிடம் இருந்து உதவி பெறுவதையும் நிறுத்திக் கொண்டால் மட்டுமே பேச்சு வார்த்தைகள் சாத்தியமாகும் என்றார் ராமஜென்ம பூமி பாபர் மசூதி வழக்கு இன்று உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு

அப்போது முஸ்லீம் கட்சி ஒன்றின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு

யு

கல்யாண்சிங் சார்பில் ஆஜராகி வாதிட்டார் என்று குறிப்பிட்டார் இதையடுத்து நீதிபதி

யு லலித் இந்த வழக்கிலிருந்து தம்மை விடுவித்துக்கொள்வதாக அறிவித்தார்

ரபேல் பேரம் பற்றிய நாடாளுமன்ற விவாதங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமக்கு ஆதரவாக பெண் ஒருவரை பேச விட்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி வெளியிட்ட விமர்சனம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் திரு ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் பற்றிய இந்த விமர்சனம் பெண்களுக்கு எதிரான பாரபட்ச மனப்போக்கை வெளிப்படுத்தக் கூடிய அறநெறியற்ற தாக்குதல் என்றும் இதனால் பெண்களின் கவுரவத்திற்கும் கண்ணியத்திற்கும் இழுக்கு ஏற்படும் என்றும் ஆணையம் கூறியுள்ளது பொறுப்பான பதவியில் உள்ளவர்கள் இதுபோல பொறுப்பற்ற முறையில் பேசுவது கண்டிக்கத்தக்கது என்றும் தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று பதிவுத்துறை அலுவலகத்தில் நேரடி பதிவுத்துறை அலுவலகத்திற்கு வரும் பொது மக்களுக்கு தேவையான தகவல்களை வழங்க உதவி மையம் அமைக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார்

பதிவுத்துறையின் புதிய ஊழியர்களுக்கு துறையின் செயல்பாடுகள் தொடர்பாக அகநிலை பயிற்சி அளிக்கவும் துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தினார் புதுவையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் மாநில அந்தஸ்து மட்டுமே தீர்வு என்பதால் ஆட்சியாளர்கள் டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்துடன் விட்டுவிடாமல் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் ஆலோசனை கலந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்குச் செல்ல வேண்டும் என புதுவை தெற்கு மாநில திமுக அமைப்பாளர் திரு

சிவா கோரியுள்ளார் இன்று அரியாங்குப்பத்தில் திமுக அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர் மாநில அந்தஸ்து கோரி சட்டமன்றத்தில் ஏற்கனவே பலமுறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் காங்கிரஸ் ஒரு காலத்தில் முழு மாநில அந்தஸ்து தேவை என பேசி வந்ததால் இத்தீர்மானங்கள் முறையாக மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டதா எனத் தெரியவில்லை என்றார்

புதுச்சேரியில் கால்நடை வாரியம் அமைக்க கோரி புதுவை மாநில கறவை பசுமாடு வளர்ப்போர் சங்கம் சார்பில் சுதேசி மில் அருகே இன்று கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது கால்நடைகளுக்கு இலவச காப்புறுதி வழங்கக் கோரியும் கால்நடை தீவனங்களை கால்நடை துறையே வழங்கக் கோரியும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கோஷமிட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரப்பரப்பு ஏற்பட்டது பொங்கல் பரிசுத் தொகைக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டை தளர்த்தக் கோரி இன்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டது

இம்முறையீட்டை மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்தது முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு ஒரு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க முடியாதென்று சென்னை உயர் நீதிமன்றம் மீண்டும் மறுத்துள்ளது

தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை செயல்படுத்த ஏற்கனவே எதிர்ப்பு எழந்துள்ள நிலையில் தமிழக காவிரி பாசன மாவட்டங்களில் மேலும் ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஏல அறிவிப்பை மத்திய அரச வெளியிட்டிருப்பது கண்டிக்கதக்கது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் இரு திட்டங்களையும் மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை பாமக நடத்தும் என்றும் டாகடர் ராமதாஸ் எச்சரித்துள்ளார்

மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை வடிவமைக்கும் குழு தனது வரைவு அறிக்கையில் எந்த ஒரு மொழியையும் கட்டாயம் படிக்க வேண்டுமென்று குறிப்பிடப்படவில்லை என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

இந்தியை கட்டாய பாடமாக்க முடிவு செய்துள்ளதாக சில ஊடகங்களில் வெளியான செய்தி குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் விளக்கமளித்துள்ள அவர் இது குறும்புத்தனமானது மற்றும் தவறாக வழிகாட்டும் விதமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வாக்குச்சாவடி நிலையில் வலுவாக உள்ள கட்சிதான் தேர்தலில் அதிக இடங்களை பிடிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று பதிவுத்துறை அலுவலகத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார்